ந் சிறப்பாகமேற்கொள்ளப்பட்டுவருவதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

வங்கக்கடலில் குறைந்தகாற்றழுத்ததாழ்வுநிலைஉருவாகியுள்ளதாகவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஒட் ஸாமாநிலம் கட்டாக்கில் வருமானவரித்துறையின் மேல்முறையீட்டுதீர்ப்பாயத்தின் கிளைக்கானவளாகத்தைகாணொலிகாட்சிவாயிலாகநேற்றுதிறந்துவைத்துஅவா் பேசினாா் இந்ததுறையில் மேற்கொள்ளப்பட்டசீர்திருத்தநடவடிக்கைகளேவெளிப்படைத் தன்மையைஉறுதிசெய்ததற்குக் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நேர்மையாகவரிசெலுத்துவோரைகௌரவிப்பதற்கானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்ததுறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளசிர்திருத்தநடவடிக்கைகளையும் திருநரேந்திமோடிபட்டியலிட்டார்

இந்தசூழ்நிலையிலும் தொடர்ந்துஉறுதியாக இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்தபிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்தபணியாற்றவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பிரதம் திருநரேந்திரமோடிமேற்கொண்டதொலைநோக்குஅடிப்படையிலானநடவடிக்கைகள் காரணமாக தொற்றுபரவல் கட்டுப்படுத்தபட்டுள்ளதோடு உயிரிழப்புகளும் குறைக்கப்பட்டுள்ளதாகஅவர் இந்தநோய் தெரிவித்தார் எதிர்காலத்தில் இதபோன்றநோய் தொற்றுஏற்பட்டாலும் அதனையும் திறம்படஎதிர்கொள்வதற்குத் தேவையானகட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படவேண்டுமென்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டார்

இந்தநோய் தொற்றிலிருந்துகுணமடைவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துவருவதாகசுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தற்போதுநிலவிவரும் ச்வதேசஅளவில் காண்பதற்குநம் நாட்டில் பின்பற்றப்பட்டுவரும் பாரம்பரியநடவடிக்கைகள் உதவிகரமாகஉள்ளதுஎனமத்தியகவ்விஅமைச்சா் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் நமதுபண்டையகல்விமுறைகுறித்தகருத்தரங்கை தொடங்கிவைத்துஅவர் பேசினார் பாரம்பரியமருத்துவமுறைகள் ஆராய்ச்சிகளின் மற்றும் முடிவுகளைதற்போதுபின்பற்றவேண்டியதுகாலத்தின் கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொதுசேவைஒலிபரப்பு தினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது

அன்றையதினம் பிரிவினைகாரணமாகஹரியானாவின் குருஷேத்ராவில் தற்காலிகமாகதங்கவைக்கப்பட்டிருந்தவர்களிடையேமகாத்மாகாந்திஉரையாற்றினார் இந்நாளையொட்டிபல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஅகில இந்தியவானொலிஏற்பாடுசெய்துள்ளது சுயசா்பு மத்தியபிரதேச இயக்கத்திற்கானவிரிவானதிட்டத்தைஅம்மாநிலமுதலமைச்சா் திருசிவராஜ் சிங் சௌஹான் இன்றுதொடங்கிவைத்தார்

இணையதளம் வாயிலாகபயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்குகடனுதவிசெலுத்தப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

தொடர்பாகமாநிலஅரசுவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் இத பள்ளிகளைதிறப்பதற்கானதேதிசூழ்நிலைகளுக்குஏற்பபின்னர் அறிவிக்கப்படும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரிகள் மற்றம் பல்கலைக்கழகங்களைப் பொறுத்தவரைமுதுநிலை இறுதிஆண்டுமாணவர்களுக்குமட்டும் அடுத்தமாதம் இரண்டாம் தேதிமுதல் அவற்றைதிறப்பதற்குஅனுமதிக்கப்படுவதாகஅதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களுக்கானகல்லூரிதிறக்கப்படும் தேதிபின்னர் அறிவிக்கப்படும் என்றும் இதரவகுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது

மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இந்ததடைநீடிக்கும் என்றும் மாநிலஅரசுகூறியுள்ளது

இந்தநிகழ்ச்சியில் பங்கேற்றமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

மருத்துவசேவைகளைவழங்குவதில் தமிழகம் சிறந்துவிளங்கிவருவதாகவும் டாங்டர் விஜயபாஸ்கள் கூறினார்

பிற்பகலில் நடைபெறவுள்ள இந்தஆலோசனைக் கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் பணிகள் குறித்துவிவாதிக்கப்படஉள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்தகாற்றழுத்ததாழ்வு நிலைஉருவாகியுள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் தென்மண்டலதுணைத்தலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்றுவெளியிட்டுள்ளகாணொலிபதிவில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இதன் காரணமாகசென்னைஉள்ளிட்டநான்குமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் கனமழைபெய்யவாய்ப்பு உள்ளதாகக் கூறியுள்ளார்

ஜம்மு கஷ்மீரையொட்டியஎல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீனர்டும் அத்தமீறிதாக்குதல் நடத்தினர் ரஜோிமற்றும் பூஞ்ச் மாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் இந்ததாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதற்குநமதரானுவத்தினர் உரியபதிவடிகொடுத்ததாகவும் அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் நடத்திய இந்ததாக்குதலில் எவ்விதசேதமும் ஏற்படவில்லைஎன்றுராணுவம் கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்குஎதிராககிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்காக இந்தியஅணிதுபாயிலிருந்து புறப்பட்டுஅந்நாடுசென்றடைந்தது